சென்றடைந்தார் தமது பயணத்தின் மூலம் இரு நாடுகளிடையேயான உறவுகள் மேலும் வலுப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார்

இலங்கையில் புதிய பிரதமராக திரு மஹிந்தா ராஜபக்சே நியமிக்கப்பட்டதற்கு பின் அந்நாட்டில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது

ஐப்பானை எதிர்கொள்கிறது

இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவிடும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான வருடாந்திர உச்சிமாநாட்டிலும் அவர் பங்கேற்கவுள்ளார்

இதனைத் தொடர்ந்து இருவரும் டோக்யோவிற்கு ரயில் மூலம் பயணம் மேற்கொள்ளவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாளை மறுநாள் இந்திய வம்சாவளியினரிடையே பிரதமர் உரையாற்றவுள்ளார் பின்னர் ஜப்பான் தொழிலதிபர்களுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார் இந்த பயணத்தின்போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் முதலீடுகள் சுகாதாரம் மின்னனு தொழில்நட்பம் விவசாயம் மற்றம் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகவுள்ளன எல்லைப் பகுதிகளில் திட்டமிட்டு நடத்தப்படும் ஊடுருவல் மற்றும் தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்தால் அதற்கு தகுந்த பதிவடி கொடுக்க இந்திய ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி திரு பிபிள் ராவத் தெரிவித்துள்ளார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீவிரவாதிகளுக்கு பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் பயிற்சி அளித்து வருவதாக குற்றம் சாட்டினார் அண்மையில் தீவிரவாதிகளால் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து கல்வீச்சு சும்பவங்களில் ஈடுபடுவோர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக திரு பிபின் ராவத் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குல்காம் மற்றும் சோபியான் மாவட்ட்ங்களில் பாதுகாப்பு படையினர் இன்று தீவிர தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளார் குல்காம் மாவட்டத்தில் உள்ள காட் கிராமத்தில் இருந்து தீவிரவாதிகளை தேடும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

இந்த மேம்பாட்டு பணிகளை இந்துஸ்தான் ஏரோனடிக்ஸ் நிறுவனம் மேற்கொள்ள உள்ளது புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாசுவின் அளவை கண்காணிக்கும் கருவிகளை மூன்று விமானங்களில் பொறுத்துவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது இத்தொடர்பாக பாதுகாப்புதுறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் கடற்சார் பகுதிகளை பாதுகாக்கும் முக்கிய பொறுப்பு இந்திய கடலோர காவல்படைக்கு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் தலைசிறந்த நாடாக இந்தியாவை உருவாக்கும் வகையிலான சமூக அரசியல் பணிகளில் தங்களை இணைத்து கொள்ள பாரதீய ஜனதா யுவா மோர்ச்சா தொண்டர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்துள்ளார் ஹைதரபாத்தில் நடைபெற்று வரும்அந்த அமைப்பின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார்

சிறந்த நிர்வாகம் அமைய வேண்டும் என்ற மக்களின் கனவு தற்போதைய மத்திய அரசின் நிர்வாகத்தின் மூவம் உணர தொடங்கியிருப்பதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார்

ரயில்வேயில் பாதகாப்பு பணிகள் பயணியர் சேவைகள் மற்றும் வருவாய் ஆகியவற்றை மேற்கொள்வதற்காக கடந்தா நான்கரை ஆண்டு காலத்தில் பெருமளவிலான முதலீகள் செய்யப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியுஸ்கோயல் தெரிவித்துள்ளார்

தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்ற பின் ரயில்வே துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டுவந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்

ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ்

உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு வேலுமணி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அப்போது உடனிருந்தனர் கோவை கொடிஷியா வளாகத்தில் சமூக ஆர்வலர்களின் முயற்சியால் உருவாக்கப்பட்டுள்ள உயிர் அறக்கட்டளை என்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அமைப்பையும் முதலமைச்சர் தொடங்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த அறக்கட்டளை இந்தியாவுக்கே முன்னோடியாக செயல்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மாநில அரசு நெடுஞ்சாலைகளில் விபத்துக்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை முதலமைச்சர் பட்டியலிட்டார் முக்கிய நெடுஞ்சாலைகளில் கட்டுப்பாடின்றி செல்லும் வாகனங்களை நவீன முறையில் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் விபத்துகளும் உயிரிழப்புகளும் கணிசமாகக் குறையும் என்று அவர் கூறினார் விபத்து சிகிச்சை மையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் திரு பழனிச்சாமி தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னேற்பாட்டு பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இலங்கை பிரதம் பதவியிலிருந்து திரு ரணில் விக்ரமசிங்கே யை அந்நாட்டு அதிபர் திரு ஸமதிரி பால சிறிசேனா நீக்கி திரு மகிந்தா ராஜபக்சேவை புதிய பிரதமராக நியமித்துள்ளதை அடுத்து அந்நாட்டு அரசியலில் குழப்பமான சூழல் நிலவுகிறது இதற்கிடையே பிரதமர் பதவியில் தாம் தொடர்ந்து நீடிப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் தமக்கு பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாகவும் திரு ரணில் விக்ரம சிங்கே கூறியுள்ளார் எனவே தனது பெரும்பாண்மையை நிரூபிக்க நாடாளுமன்றத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்

சிறிசேனா உத்தரவு பிறப்பித்துள்ளார்

இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாகாண காவல்துறை செய்தி தொடர்பாளர் திரு ஹெக்மத்துல்லா தரானி காவல்நிலைய வளாகத்தில் பேருந்து நுழையும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினார் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு தாலிபன் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்று கொண்டுள்ளது நாட்டின் சிறந்த ஆட்சி முறையை மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் உருவாக்கியுள்ளார் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜெட்லி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்துகொண்ட அவர் முதல் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு உரையை வாசித்தார் ஜனநாயகத்தின் மாண்டை தொடர்ந்து கடைபிடிக்க நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் பரம்பரை அரசியலை பின்பற்றுவோர்கள் ஒருபோதும் துடிப்புமிக்க சிறந்த ஜனநாயகத்தை ஏற்பதில்லை திரு ஜெட்லி குறிப்பிட்டார் மாநில சுயாட்சியை தவிர்த்து மற்ற விஷயங்களில் மாநில அரசுகள் மத்திய அரசுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர் கூறினார் நாட்டில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகள் அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக திரு அருண்ஜெட்லி தெரிவித்தார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின்போது நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட வாய்ப்பிருப்பதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை இணையளமச்சர் திரு சி ஆர் சவுத்ரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் நுகர்வோர் உரிமையை பாதுகாக்க இந்த மசோதா பெரிதும் உதவிடும் என்று தெரிவித்தார் நுகர்போர் உரிமைகளை பாதுகாக்கவும் நடைமுறைபடுத்தவும் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் என்ற ஒழுங்குமுறை அமைப்பை ஏற்படுத்த மசோதாவில் உள்ள ஷரத்துகள் வழிவகுக்கும் என்று அமைச்சர் கூறினார் இந்த ஆணையத்தின் மூலம் நேர்மையற்ற வணிக நடைமுறைகள் மற்றும் தரமில்லாத பொருட்களை விற்பனை செய்வதற்கு தனட விதிக்கவும் தவறனா விளம்பரங்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கவும் ஆணையம் உத்தரவு பிறப்பிக்க முடியும் மாசு கட்டுபாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத நிறுவனங்களுக்கு எதிராக மத்திய மாசு கட்டுபாட்டு வாரியத்தால் குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார்

அந்த குழுக்கள் அளிக்கும் பரிந்துரையின்அடிப்படையில் சும்பந்தப்ட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு ஹர்ஷவர்தன் தெரிவித்தார்

ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கிப் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது